மகாராஷ்டிரா மாநிலத்தில் குடியரகத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது

தலைநகர் பிரஸிலியா சென்றடைகிறார்

விராட்கோலி யும் பும்ராவும் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளனர்

ஆனால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் சுட்டப்பேரவையின் பதவிக்காலம் முழுமைக்கும் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது நீதிபதிகள் திரு என் வி ரமணா திரு சஞ்ஜீவ் கன்னா திரு கிரஷ்ண முராமி ஆகியோரைக் கொண்ட அமா்வு இன்று இந்த தீர்ப்பை வழங்கியது

தகுதிநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உயர்நீதிமன்றத்தை முதலில் அனுகாமல் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அனுகியது தவறு என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் இந்த தீர்ப்பு பேரவைத் தலைவரின் அதிகாரத்தில் தலையிடுவது ஆகாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது அம்மாநில சுட்டமன்றத்தின் இயக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் நிலையான அரசு அமைவதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கப் போவதாக சிவசேனா கூறியிருந்தபோதிலும் இதுபற்றி இறுதி முடிவு எதுவும் எடுக்கவில்லை என்றும் இது குறித்து மேலும் விவாதிக்கப்படும் என்றும் இரு கட்சிகளும் அறிவித்துள்ளன மகாராஷ்டிராத்தில் நிலையான ஆட்சி அமைய தாம் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை என்று குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அறிக்கை அனுப்பியிருந்தார் இந்த அறிக்கையை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பரிசீலித்தது

மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆட்சியமைக்க ஆளுநர் அவகாசும் அளிக்காததை எதிர்த்து சிவசேனா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது அரசியல் சட்ட அமைப்பை எதிர்த்து அம்மாநில ஆளுநரும் மத்திய அரசும் செயல்படுவதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் சுர்ஜிவாவா குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட மாநில சட்டப்பேரவை முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தூக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது வேட்பு மனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும்

இந்தியா பங்ளாதேஷ் இடையே போக்குவரத்து மற்றும் இதர துறைகளில் ஏற்படும் இணப்பு இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தும் என்று பங்ளாதேஷூக்கான இந்திய தூதர் ரிவா கங்குலி தாஸ் கூறியுள்ளார்

சாலைகள் ரயில்வே உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து துறைமுகங்கள் போன்றவைகள் மூலம் இரு நாடுகளும் இணைக்கப்படுவது இரு நாடுகளுக்குமே பலனளிக்கக்கூடியது என்றும் அவர் கூறினார் எதிர்காலத்தில் டிஜிட்டல் முறையிலான தொடர்பு மேலும் வலுவடையும் என்றும் அதுவும் இரு நாடுகளுக்கும் பலனளிப்பதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று பிரேசில் தலைநகர் பிரஸிலியா சென்றடைகிறார் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டம் இன்றும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாளையும் நடைபெறவுள்ளன பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுக்கிடையே வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது புதிய வளர்ச்சி வங்கியுடன் உறவை மேம்படுத்துவது ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்ப்படவுள்ளது பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தொழில் அதிபர்கள் குழு காலையிலும் உறுப்பு நாடுகளின் தலைவர்களின் கூட்டம் மாலையிலும் நடைபெறுகின்றன பிரிக்ஸ் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது குறித்து அதன் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர் ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகளிடையே வர்த்தக உறவு மற்றும் முதலீடுகள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்கம் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒத்துழைப்பு பன்னாட்டு குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கை பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒத்துழைப்பு ஆகியவை இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது பிரிக்ஸ் புத்தாக்க இணையம் எதிர்கால ஒத்துழைப்புக்கான இணையம் மகளிர் தொழில் கூட்டமைப்பு ஆகியவை இந்த ஆண்டில் தொடங்கப்படுகின்றன நான்கு நாள் அரகமுறைப் பயணமாக நேபாள தலைநகர் காட்மாண்டு சென்றுள்ள பங்ளாதேஷ் அதிபர் திரு முகமது அப்துல் ஹமீதை நேபாள வெளியுறவு அமைச்ச் திரு பிரதீப் குமார் கயாலி மரியாதை நிமித்தமாக நேற்று மாலை சந்தித்து பேசினாா் வா்த்தகம் முதலீடு ளிசக்தி போக்குவத்து இணைப்பு நீர்வழிப்பாதை விமானசேவை கல்வி விவசாயிம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பது குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டது பரஸ்பர பிராந்திய சா்வதேச அளவில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பருவநிலை மாற்றம் தொடர்பாக இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சுந்திப்பின்போது அவர்கள் விவாதித்தனர் பங்ளாதேஷ் அதிபர் காட்மாண்டுவில் உள்ள வரவாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிட்டார் நேபாள அதிபா் திருமதி வித்யாதேவி பண்டாரியையும் பிரதமா் திரு கே பி ஷா்மா ஒலியையும் அவர் சந்திக்கவுள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

தேர்தலை கண்காணிக்க காமன்வெல்த் மற்றும் ஐரோப்பிய யுனியன் நாடுகள் பார்வையாளர்களை நியமித்துள்ள

டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீவிரவாத அமைப்புகள் வளர்ச்சி பெறுவதை தடுப்பதற்கு இருதரப்பு மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பு அளிக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாரிஸ் அமைதிக்கான அமைப்பின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் எழும் பிரச்சனைகள் குறித்து அவர் பேசினாா் பாதுகாப்பாள வகையில் டிஜிட்டல் தளங்களை உருவாக்குவதற்கும் அதில் தீவிரவாத அமைப்புகளின் பிரச்சாரங்களை தடுப்பதற்கும் அளைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார் விளையாட்டுச் செய்திகள் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான சர்வதேச தரவரிசைப்பட்டியலில் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்திய அணியின் கேட்டன் விராட்கோலி முதலிடத்திலும் ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் பந்து வீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் தரவரிசைப் பட்டியலில் முதல் பத்து இடங்களில் ஹர்திப் பாண்டியாவும் இடம்பெற்றுள்ளார் ஹாங்காங் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் கால் இறுதிக்கு முந்தைய கற்றக்கு இந்தியாவின் பி வி சிந்து எச் எஸ் பிரணாய் ஸ்ரீகாந்த் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

ஜப்பான் வீரர் கென்டோ மெமட்டோ காயம் காரணமாக வெளியேறியதால் ஸ்ரீகாந்த் நேரடியாக கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதிபெற்றார் ஒற்றையர் பிரிவு முதல்கற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சாய்னா நேவால் சமீர்வர்மா ஆகியோர் தோல்வியடைந்தனர்